வெஸ்ட் இண்டீஸை இன்று எதிர்கொள்கிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி அணுசக்தி விண்வெளி ஊழியர் நலன் பொதுமக்கள் குறைகள் ஓய்வூதிய இலாக்காக்களை கவனிப்பார்

அமித்ஷா உள்துறை திரு நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை திரு

ரவிசங்கர் பிரசாத் சட்டத்துறை மின்னனு தகவல் தொழில்நுட்பத்துறை திருமதி

ரமேஷ் பொக்ரியால் மனிதவள மேம்பாடு திரு அர்ஜுன் முண்டே பழங்குடியினர் நலம் திருமதி ஸ்மிர்தி இராணி மகளிர் குழந்தைகள் நலம் மற்றும் ஜவுளி டாக்டர் ஹர்ஷ் வர்தன் சுகாதாரம் குடும்பநலம் அறிவியல் தொழில்நுட்பம் புவி திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல் ஒலிபரப்புத்துறை சுற்றுச்சூழல் வனம் திரு பியூஷ்கோயல் ரயில்வே வர்த்தகம் தொழில்துறை தர்மேந்திர பிரதான் பெட்ரோலியம் இயற்கை ளிவாயு எ

கு திரு முக்தர் அப்பாஸ் நக்வி சிறுபான்மை நலத்துறை திரு பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற விவகாரம் நிலக்கரி சுரங்கம் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே திறன் மேம்பாடு மற்றும் தொழில்துறை திரு

கிரிராஜ் சிங் கால்நடை பராமரிப்பு பால் மீன்வளம் திரு

பபுல் சுப்ரியோ சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

நரேந்திரமோடி பிம்ஸ்டெக் நாட்டுத் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார் இதன் ஒருபகுதியாக டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் இலங்கை அதிபர் மைத்ரிப்பால சிரிசேனாவுடன் இன்று அவர் கலந்துரையாடினார்

நேபாள பிரதமர் கே

ஷர்மா ஒலி பூடான் பிரதமர் லோடே ஷெரிங் மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜுக்நௌத் ஆகியோருடனும் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் முன்னதாக நேற்று பிரதமராக பதவியேற்றவுடன் கிர்கிஸ்தான அதிபருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

பிக்கி நம்பிக்கைத் தெரிவித்துள்ளது கரம்வீர் சிங் நாட்டின் புதிய கடற்படை தலைமைத் தளபதியாக அட்மிரல் கரம்வீர்சிங் இன்று பதவியேற்றார் தலைமைத் தளபதியாக பதிவியேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் கடற்படை எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் வலுவானதாகவும் திறமையானதாகவும் மேம்படுத்துவதே தமது தலையாய பணியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் கிழக்கு கடற்படை கமாண்டராக விசாகப் பட்டிணத்தில் சேவையாற்றிய அட்மிரல் கரம்வீர் சிங் அதற்குமுன்பு டெல்லி கடற்படை தலைமையகத்தில் துணைத்தளபதியாக பணியாற்றி உள்ளார் இதுவரை இப்பதவியிலிருந்த அட்மிரல் சுனில் லாம்பா கடற்படை தலைமை பொறுப்பை கரம்வீர் சிங்கிடம் ஒப்படைத்தார்

ஆங்கிலேயரை நெஞ்சுரத்தோடும் வீர தீரத்துடனும் எதிர்த்த வெள்ளையத் தேவன் தலைசிறந்த ஜல்லிக்கட்டு வீரராவார் இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது நினைவு மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

புகையிலை நுரையீரல் பாதுகாப்பு என்பதே இந்த கருப்பொருளாகும் இது குறித்து ஆஸ்துமா அலர்ஜி சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி

ஆசியாமரியம் தலைமையிலும் உதகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் கிவ்யா தலைமையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு

சுந்தரமூர்த்தி தலைமையிலும் தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ரஹமத்துல்லா கான் தலைமையிலும் புகையிலை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது

மு க

க

கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் இதில் பங்கேற்குமாறு கட்சியின் பொதுச்செயலர் திரு

பூக்களால் வடிவமைக்கப்பட்ட ராணுவ விமானி அபினந்தன் எம்

ரயில்வே நிலையம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவா்ந்துள்ளன

வித்தியாசாகர் உதவி இயக்குநர் இளசை சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இருவரி நாமக்கல் மாவட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து வங்கியாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் நடப்பு நிதியாண்டிற்கான கடன் திட்ட அறிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு